பருவநிலைமாற்றம் தொடர்பானஉலகஉச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுஉரையாற்றவுள்ளார் எஸ் எல் கால்பந்தபோட்டியில் மோகன்பகான்

எத்தனைபேரிடர் வந்தாலும் தமிழகமக்களின் நலன்களைமாநிலஅரசுபாதுகாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வளர்ந்தநாடுகளுக்கு இணையானமருத்துவகட்டமைப்பு தமிழகத்தில் மருத்துவத்துறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் சிவிஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

புதிதாகஉருவாக்கப்பட்டுள்ளதிருப்பத்துார் மாவட்டத்திற்குவேலைவாய்ப்பு அலுவலகமும் பத்திரப்பதிவுத்துறைஅலுவலகமும் விரைவில் வாணியம்பாடியில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

வாக்காளர் பட்டியலில் பெயர்களைசேர்க்கவும் நீக்கவும் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது தகுதியுள்ளஅனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறுவதைஉறுதிசெய்யும் பணியில் மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் அங்கன்வாடிபணியாளர்கள் ஈடுபடவேண்டும் என்று சமூக நலத்துறைஅமைச்சர் டாக்டர் சரோஜாகேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்றுநடைபெற்றசிறப்பு முகாம் குறித்தஆலோசனைக் கூட்டத்தில் கலந்தகொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மத்தியமாநிலஅரசுகளின் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் பொதுமக்களிடம் இக்குழுவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தவேண்டுமென்றார்

இறுதிசெமஸ்டர் மாணவர்களுக்குமட்டும் டிசம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரைநேரடிவகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அப்பல்கலைக் கழகம் கூறியுள்ளது

நரேந்திரமோடி இன்றுஉரையாற்றவுள்ளதாகமத்தியகற்றுச்சூழல் துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பாரிஸ் பருவநிலைமாநாட்டுடுப்பந்தம் கையெழுத்தாகிஐந்தாண்டுகள் நிறைவு பெறுவதைஒட்டி இந்தநிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாககூறினார்

மாநாட்டைஒட்டிநடைபெறவுள்ளகண்காட்சியையும் அவர் காணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைக்கவுள்ளார்

மருத்துவப் படிப்புகளில் சேர்வதற்கானவிண்ப்பங்களைவரவேற்பதாக இந்தியமருத்தவம் மற்றும் ஹோமியோபதிதுறைஅறிவித்துள்ளது

உயர்தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு கல்விஉள்ளிட்டதுறைகளில் முதலீடுசெய்யமுன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்குமத்தியதொழில்துறைஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய ஜவுளித் துறைமிகப்பெரியஅளவில் வளர்ச்சிஅடைந்துள்ளதோடுஉலகில் மற்றநாடுகளுடன் போட்டிபோடக்கூடியஅளவுக்குஉள்ளதுஎன்றுமத்திய ஜ்வுளித்துறைஅமைச்சர் திருமதி ஸ்மிருகி இரானிதெரிவித்துள்ளார்

விஷ்ணு வழங்கினார்

முன்னாள் கால்பந்துவீரர் எத்திராஜ் நேற்றுகாலமானார்

சர்வீஸஸ் அணியில் இடம் பெற்றிருந்தஎத்திராஜ் அந்தஅணிமுதன்முறையாகசந்தோஷ்கோப்பைகால்பந்தகோப்பையைகைப்பற்றகாரணமாக இருந்தார் அவரதுமறைவுக்குஅகில இந்தியகால்பந்துசம்மேளனதலைவர் திரு ஃப்ரஃபுல் பட்டேல் பொதுச் செயலாளர் திரு குஷால் தாஸ்ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்